சேலம் திருப்பூர் ஆகிய மாநகராட்சி பகுதிகளில் நாளை மறுநாள் முதல் முழு ஊரடங்கை அமல்படுத்த முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளாா்

நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

சென்னை கோவை மதுரை ஆகிய மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் முதல் புதன்கிழமை இரவு வரையிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் சேலம் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை இரவு வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படும் கிராமப்புறங்களில் இந்த நோய் தொற்று ஒரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வந்தபோதிலும் நகர்ப்புறங்களில் குறிப்பாக மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளில் இந்த நோய் தொற்று தொடர்ந்து பரவுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படுவதாகக் தெரிவித்துள்ளார் நகர்ப்புறங்களில் ஊரடங்கை மேலும் கடுமையாக்கினால் மட்டுமே இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று வல்லுநா்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறியுள்ளார் இந்த ஊரடங்கு காலத்தில் குறிப்பிட்ட அத்தியாவசியப் பணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று முதலமைச்சா் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளாா் மருத்துவமனைகள் மருத்துவ பரிசோதனை கூடங்கள் மருந்தகங்கள் ஆம்புலன்ஸ் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள் அத்தியாவசியப் பணிகளை மேற்கொள்ளும் தலைமைச் செயலகம் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை காவல் வருவாய் பேரிடர் மேலாண்மை மின்சாரம் உள்ளாட்சி குடிநீர் வழங்கல் ஆவின் போன்ற துறைகள் தேவையான பணியாளர்களுடன் செயல்படும்

அம்மா உணவகங்கள் ஏ டி எம் மையங்கள் வழக்கம்போல் செயல்படும் ஊணவகங்களில் தொலைபேசி மூலம் ஆர்டர் செய்து வீடுகளுக்கு வழங்கப்படும் உணவுகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் கோயம்பேடு போன்ற மொத்த காய்கறி சந்தைகள் உரிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படும் காய்கறி பழங்கள் போன்றவற்றை விற்பனை செய்ய நடமாடும் கடைகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்ட பிற கடைகள் எவற்றுக்கும் முழு ஊரடங்கு காலத்தில் அனுமதி இல்லை என்றும் முதலமைச்சா் தெரிவித்துள்ளாா் பத்திரப்பதிவு அலுவலகம் உட்பட அரசு அலுவலகங்களோ தனியாா் நிறுவளங்களோ செயல்படாது என்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பணியாளர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றிலாம் என்றும் தமது உத்தரவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பணிகளைத் தவிர இதரவற்றுக்கு இந்த கால கட்டத்தில் முழுமையாக தடை விதிக்கப்படுவதாகவும் முதலமைச்சா் அந்த அறிக்கையில் கூறியுள்ளாா் குறிப்பிட்ட இந்த இந்து மாநகராட்சிகளைத் தவிர இதர பகுதிகளில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகளும் அனுமதிகளும் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த காலக்கட்டத்தில் நோய் தடுப்புப் பகுதிகள் கடுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இப்பகுதிகளில் தினந்தோறும் கிருமி நாசினிகள் தெளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தடையை மீறுவோரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சா் எச்சாித்துள்ளாா்

எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பஞ்சாயத்தராஜ் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதம் திரு நரேந்திரமோடி பஞ்சாயத்து தலைவர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினாா் ஆரோக்கிய சேது மொபைல் செயலியை கிராமப்புற மக்கள் அளைவரும் பதிவிறக்கம் செய்து தொற்று பாதிப்பை தடுப்பதற்கான வழிமுறையை பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான ஒருங்கிணைந்த இணையதளத்தையும் கைபேசி செயலியையும் பிரதமர் அறிமுகப்படுத்தினார்

அவா் இன்று மாநிலங்களின் க்காதாரத்துறை அமைச்ச்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் நோய் தொற்று குறித்து மாநில அரசுகளுடன் மத்திய அரசு தொடர்பு கொண்டு கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகள் எடுதது வரும் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் காரணமாக இறப்பு விகிதம் குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

அவா் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசின் ஊரடங்கு கால உத்தரவுகள் ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுவதற்காகத்தான் என்று கூறியுள்ளார்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் மகளிர் சுய உதவி குழு பெண்களுக்கு தலா ஜயாயிரம் ரூபாய் இடைக்கால கடன் வழங்கும் திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சள் திரு செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுய உதவிக் குழுவினருக்கும் இந்த ஊழுதவி கிடைக்க வங்கிகளிடம் பேச்சுவார்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

காமராஜ் தெரிவித்துள்ளார்

அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆதாயம் தேடும் நோக்கில் திமுக தலைவா் திரு முக ஸ்டாலின் நிதிக்குழு ஒதுக்கீடு குறித்து தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார்

பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் அரசால் நடத்தப்படும் தன்னார்வ ரத்ததான முகாம்களில் பொதுமக்கள் எப்போதும் போல ரத்ததானம் செய்ய முன்வருமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது